நேற்று காலமான கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கரின் இறுதிச் சடங்குகள் இன்று மாலை முழு அரசு மரியாதைகளுடன் நடைபெற்றன மக்களவை தேர்தலுக்கான அஇஅதிமுக கூட்டணியில் பாமக வும் தேமுதிக வும் வேட்பாளர் பட்டியல்களை வெளியிட்டுள்ளன தமிழகத்திலும் புதுவையிலும் மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ளது தேர்தல் முதல் கட்ட மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது

தேர்தல் அறிவிக்கை முதல் வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து இன்று இத்தொகுதிகளில் வேட்பு மனு தாக்கல் தொடங்கி உள்ளது

பாரிக்கர் நேற்று காலமான கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கரின் இறுதிச் சடங்குகள் பனாஜியில் இன்று முழு அரசு மரியாதைகளுடன் நடைபெற்றன பானாஜியில் கலா அகாடமியில் வைக்கப்பட்டிருந்த மனோகர் பாரிக்கரின் உடலுக்கு இன்று மதியம் பிரதமர் திரு நரேந்திரமோடி பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் மத்திய அமைச்சர்கள் திரு நிதின்கட்காரி திரு ஸ்ரீபத் நாயக் மற்றும் இதர தலைவர்களும் ஏராளமான பொது மக்களும் பாரிக்கர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் மறைந்த தலைவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மத்திய அரசு இன்று தேசிய அளவில் ஒருநாள் துக்கம் அறிவித்துள்ளது

கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கரின் மறைவிற்கு மத்திய அமைச்சரவை இரங்கல் தெரிவித்துள்ளது புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

மனோகர் பாரிக்கர் சிறந்த நிர்வாகி என்றும் தாம் அவருடன் நெருங்கிப் பழகி இருப்பதாகவும் மனோகர் பாரிக்கர் குடும்பத்தினருக்கு மனப்பூர்வமாக இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் டுவிட்டர் செய்தி ஒன்றில் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் பாமக அஇஅதிமுக கூட்டணியில் இடம் பெற்றுள்ள பாமக தனது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது இதன்படி பாமக இளைஞர் அணித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தர்மபுரி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் அரக்கோணம் தொகுதியில் திரு ஏகே மூர்த்தி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் டாக்டர் ஏ வைத்தியலிங்கம் திண்டுக்கல் தொகுதியில் திரு க ஜோதி முத்து ஆகியோர் பாமக வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள் விழுப்புரம் தொகுதியில் திரு வடிவேல் ராவணன் கடலூர் தொகுதியில் திரு கோவிந்தசாமி ஆகியோர் பாமக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையே பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தேர்தல் பணிக்குழுத் தலைவராக முன்னாள் மக்களவை உறுப்பினர் திரு தன்ராஜ் நியமிக்கப்பட்டள்ளார் தேமுதிக அஇஅதிமுக கூட்டணியில் தேமுதிக வின் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி தேமுதிக துணைப் பொதுச் செயலர் திரு சுதீஷ் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுகிறார் விருதுநகர் தொகுதியில் திரு அழகர்சாமி திருச்சியில் டாக்டர் இளங்கோவன் வடசென்னை தொகுதியில் திரு அழகாபுரம் மோகன்ராஜ் ஆகியோர் தேமுதிக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் தமாகா அஇஅதிமுக கூட்டணியில் தமிழ்மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் திரு என்ஆர் நடராஜன் வேட்பாளராக போட்டியிடுவார் என இன்று அக்கட்சி அறிவித்துள்ளது இதற்கிடையே தமிழ் மாநில காங்கிரசுக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்படுவதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹு இன்று அறிவித்துள்ளார் இரண்டாம் கட்டம் தமிழகத்திலும் புதுவையிலும் மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற தொகுதி இடைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ளது

கட்டம் புதுவையில் தேர்தலுக்கான செலவின பார்வையாளர்கள் வீடியோ கண்காணிப்புக் குழுவினர் ஊடக சான்றளிப்புக் குழுவினர் பறக்கும் படையினர் மற்றும் நிலைக் கண்காணிப்பு குழுவினருக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் செலவின கண்காணிப்பு முறைகள் பற்றிய பயிற்சி வகுப்பு இன்று மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்றது மாவட்ட தேர்தல் அதிகாரி டாக்டர் அருண் தலைமையில் நடைபெற்ற இப்பயிற்சி வகுப்பில் புதுவை வடக்குப் பகுதி துணை மாவட்ட ஆட்சியர் திரு சுதாகர் தனி அதிகாரி திரு சிவக்குமார் தனி அதிகாரி திரு அரவிந்தன் ஆகியோர் விளக்கமாக பயிற்சி அளித்தனர்

காங்கிரஸ் சார்பில் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் யார் என்பதை கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று இரவோ அல்லது நாளையோ புதுடெல்லியில் அறிவிப்பார் என புதுவையில் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன காங்கிரஸ் வேட்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் அறிவிக்கப்படலாம் என்றும் பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கேசவனின் மகன் டாக்டர் நாராயணசாமி போட்டியிடக் கூடும் என இன்று வரை கருதப்பட்ட போதிலும் தற்போது என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மனதை மாற்றிக் கொண்டு விட்டதாகவும் திரு வைத்திலிங்கத்திற்கு எதிராக வலுவாகப் போட்டியிட பொருத்தமான வேட்பாளர் ஒருவரை அவர் தேடி வருவதாகவும் சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதற்கிடையே தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத் தேர்தலுக்கு திமுக தனது வேட்பாளரை அறிவித்துள்ள போதிலும் அஇஅதிமுக மற்றும் பாரதீய ஜனதாவை உள்ளடக்கிய என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இடம் பெற்றுள்ள சிபிஐ தட்டாஞ்சாவடித் தொகுதியில் போட்டியிட விருப்பம் வெளியிட்டிருந்த நிலையில் திமுக வேட்பாளராக திரு வெங்கடேசன் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சிபிஐ தீவிர ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறது

கல்லூரி நிர்வாகம் தேவையான அனுமதிகளைப் பெற்றே இந்நிகழ்ச்சியை நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

சித்திரைத் திருவிழாவைக் கருத்தில் கொண்டு மதுரையில் தேர்தலை வேறொரு நாளுக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தின் இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது ஏனாம் ஏனாமில் புகழ்பெற்ற வெங்கடேஸ்வரர் கோவில் திருக்கல்யாண உற்சவம் இன்று விமர்சையாக நடைபெற்றது மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா நகராட்சி ஆணையர் திருமதி கவுரி சரோஜா காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ரச்சனா சிங் மற்றும் ஏராளமான பொது மக்கள் இதில் கலந்து கொண்டனர் திருக்கல்யாண உற்சவத்தின் மற்றொரு பகுதியாக தேர்திருவிழா நாளை மறுநாள் நடைபெறும் என எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார்

கோவில் நிர்வாகம் கொடுத்த புகாரின் பேரில் பாகூர் போலீசார் வழக்குப் பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்

நேற்று காலமான கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கரின் இறுதிச் சடங்குகள் இன்று மாலை முழு அரசு மரியாதைகளுடன் நடைபெற்றன மக்களவை தேர்தலுக்கான அஇஅதிமுக கூட்டணியில் பாமக வும் தேமுதிக வும் வேட்பாளர் பட்டியல்களை வெளியிட்டுள்ளன தமிழகத்திலும் புதுவையிலும் மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்க உள்ளது